புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் வழங்காது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நாளை புதுவையில் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார்

இந்த எல்லா தொகுதிகளிலும் பல்வேறு கூட்டணிகள் மற்றும் கட்சிகள் சார்பிலும் சுயயேச்சையாகவும் வேட்பாளர்கள் பலர் மனுத்தாக்கல் செய்து இருக்கிறார்கள்

புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் வேட்புமனுத்தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று அமமுக வேட்பாளர் திரு தமிழ்மாறன் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலில் இன்று தமிழக வாழ்வுரிமைக் கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீதர் புதுச்சேரி வளர்ச்சிக் கட்சி சார்பில் திரு ரவிஷங்கர் சுயேட்சைகளாக டாக்டர்

தமிழமல்லன் திரு முருகசாமி திரு வேல்முருகன் திரு மன்னாதன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர்

தமிழகத்திலும் புதுவையிலும் மொத்தம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களின் எண்ணிக்கை பற்றிய முழுமையான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

ஏற்கனப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாக இருக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் புதுச்சேரியை ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் புதுச்சேரி பாஜக மாநிலத் தேர்தல் பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் இடையே அவர் இன்று உரையாற்றினார்

நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசி இலவச கோதுமை மின்சாரக் கட்டணக் குறைப்பு ஐடி பார்க் கொண்டுவருவது உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார்

நிகழ்ச்சியில் முன்னதாக புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் நாராயணசாமி யை அவர் அறிமுகம் செய்து வைத்தார் பாரதிய ஜனதாவை போல பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் வழங்காது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

ராகுல்காந்தி அறிவித்துள்ள இந்த குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டம் உலகில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பான திட்டம் என்றும் டாக்டர் மன்மோகன்சிங் திரு

சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்களுடன் ஆலோசனை கலந்து இத்திட்டம் சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் தான் திரு ராகுல்காந்தி இத்திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் திட்டங்களின் பெயரை மாற்றி அமல்படுத்தியதைத் தவிர புதிய திட்டங்களை எதையும் அமல்படுத்தவில்லை என்றும் பிரதமர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டினார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு பல பிரச்னைகளையும் மீறி பயிர்க்கடன்களை ரத்து செய்யததாக குறிப்பிட்ட அவர் மக்களுக்கு கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை தாக்கல் நிறைவேற்றி வருவதாகவும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதன் மூலம் புதுவையில் வேலை வாய்ப்புகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழக துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நாளை புதுவையில் மக்களவைத் தேர்தலுக்கான என் ஆர்

மேற்கொள்ளவிருக்கிறார் விழுப்புரத்தில் இருந்து நாளை மாலை புதுவைக்கு வரும் தமிழக துணை முதலமைச்சருக்கு மதகடிப்பட்டில் வைத்து வரவேற்பு அளிக்க்கப்படும் என்றும் தொடர்ந்து வில்லியனூர் முதலியார்பேட் மற்றும் தவளக்குப்பத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் அவர் கடலூர் புறப்பட்டு செல்வார் என்றும் அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தோல்வி பயம் காரணமாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நாகரீகமற்ற முறையில் பேசி வருவதாக திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார்

மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது

போலீசாரின் வாகன சோதனையின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் போலீசாரை கண்டவுடன் மோட்டார் சைக்கிளை அப்படியே போட்டுவிட்டு தப்பியோடியதாகவும் அந்த வாகனத்தில் இருந்து சாராயம் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

மைசூரில் உள்ள கர்நாடகா பெயிண்ட்டிங் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து இந்த அழியாத மை பாட்டில்கள் வாங்கப்பட்டுள்ளது நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களை ஆக்கிரமித்து இருப்பவர்களுக்கு தேர்தலில் வாக்களிக்க தடை விதிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்தகைய நபர்களுக்கு வாக்குரிமை வழங்கக் கூடாது என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான விசாரணையின் போது இதுகுறித்த சட்டப் பிரிவுகள் எதுவும் அரசியல் சாசனத்தில் இல்லை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டி உள்ளனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுச்சின்னம் வழங்குவது குறித்து உடனடியாக பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தங்கள் கட்சிக்கு குக்கர் சின்னத்தை வழங்கக்கோரி திரு டிடிவி தினகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் காலத்தை கருத்தில் கொண்டு பொதுச்சின்னம் வழங்குவதை பரிசீலிக்குமாறு உத்தரவிட்டனர் புதுச்சேரி பல்கலை கழகத்தில் உயர்த்தப்பட்ட கல்வி கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்யக்கோரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயினும் பல்கலைக்கழக வளாகத்தில் செமஸ்டர் தேர்வுக்கான ஆயத்த பணிகள் உட்பட எல்லாப் பணிகளும் வழக்கமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்காமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் பிரதிநிதிகளை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதிலும் அவர்கள் வரவில்லை என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது புதுவையில் மூலக்குளம் ஜெ

நூற்றுக்கணக்கிலான படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இதர மீனவர்களையும் இலங்கைக் கடற்கடையினர் விரட்டியடித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது

புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் வழங்காது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நாளை புதுவையில் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார்